தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை இரண்டு மாதங்களில் அமைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இரண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இரண்டு வாரங்களுக்குள் சுற்றிக்கை அனுப்பப்படும் என்று சென்னை உயா்நீதிமன்றத்தில் சி பி எஸ் இ உத்தரவாதம் அளித்துள்ளது

மொழிகளில் பேசுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது

இறுதிபோட்டிக்கு தகுதிப்பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை இரண்டு மாதங்களில் அமைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் ஆர் பானுமதி நவீன் சின்ஹா ஆகியோா் அடங்கிய அம்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்த மசோதாவை மத்திய அரசுக்கு அனுப்பி குடியரகத்தலைவரின் ஒப்புதல் பெற இரண்டு மாதங்கள் ஆகும் என்பதால் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்ற நீதிபதிகள் இரண்டு மாதங்களுக்குள் காலதாமதமின்றி லோக் ஆயுக்தாவை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்

இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒத்துழைப்பு தருமாறு மத்திய அரசு கூட்டத்தில் வலியுறுத்தும்

மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்கள் தாய்மொழியில் உரையாற்றுவதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்குள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்துவரும் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விண்டிக்கு ஏழாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பவானி ஆற்றில் வெள்ளம் கரைப்புரண்டு ஒடுவதால் கரையோரப் பகுதி மக்கள் ஆற்றில் இறங்குவது குளிப்பது பரிசல் இயக்குவது ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கோவை மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து மழை நீடித்து அணைக்கு மேலும் தண்ணீர் அதிகமாக வந்தால் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு உயரும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது பவாளி ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் பவாளிசாகர் அணையை சென்றடைவதால் அதன் நீர்மட்டம் உயர்ந்துவருகிறது ஐ ஐ டி மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாற்றியமைக்குப்படி சென்னை உயா்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இரு நீதிபதிகள் அமா்வு தடை விதித்துள்ளது ஐ ஐ டி என் ஐ டி போன்ற மத்திய அரசின் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத்தேர்வில் எட்டு கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து சென்னையை சேர்ந்த மாணவி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் நுழைவுத்தேர்வு வினாத்தாள்களை மறுமதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மாற்றியமைக்க உத்தரவிட்டிருந்தார் இதனை எதிர்த்து காள்பூர் ஐ ஐ டி பதிவாளர் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஹூலுவாடி ரமேஷ் தண்டபாணி ஆகியோரைக் கொண்ட அம்வு விடைத்தாள்கள் ஏற்கனவே திருத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தனி நீதிப்தி பிறப்பித்த உத்தரவு தேவையற்றது என கூறி அதற்கு தடை விதித்தனர் சி பி எஸ் இ பள்ளிகளில் இரண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் கொடுக்கக்கூடாது என்று இரண்டு வாரங்களுக்குள் சுற்றிக்கை அனுப்பப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி பி எஸ் இ தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் கொடுக்கக்கூடாது என வழக்கு ஒன்றில் நீதிபதி கிருபாகரன் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் இதுதொடர்பாக அனுப்பிய கடிதத்தை உதவி சொலிசிட்டர் ஜெனரல் தாக்கல் செய்தார் சி பி எஸ் இ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து இரண்டு வாரங்களில் சுற்றறிக்கை அனுப்பப்படும் என உறுதியளித்தார் இதை பதிவு செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தாா் அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய மண்வள அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று பஞ்சாபின் மாலோட் என்னும் இடத்தில் நடைபெறும் விவசாயிகள் பேரணியில் கலந்துகொண்டு உரையாற்றுகிறார்

கரூர் மாவட்டத்தில் உள்ள பாசன வாய்க்கால்கள் ஏரிகள் மற்றும் வடிக்கால் வாரிகளை குடிமராமத்து திட்டத்தின்கீழ் தூா்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் பாா்வையிட்டு ஆய்வு செய்தாா்

பெரம்பலூர் மாவட்டம் திருவாச்சூர் அரசு மேல் நிலைப்பள்ளியில் தேசிய சுகாதார இயக்கம் மற்றும் மக்கள் தொகை தினம் குறித்த குறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் இந்திய ரயில்வேயால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் சீற்றத்துடன் இருக்கும் என வானிலை ஆய்வுமையம் தொண்டி கீழக்கரை எச்சித்துள்ளதை அடுத்து ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஆகிய துறைமுகங்களிலிருந்து மறு அறிவிப்பு வரும்வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக் குறித்த செய்திகள்

நேற்றிரவு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி பெல்ஜியத்தை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்த ஆட்டத்தின் முதல் பாதி நேரத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஆட்டம் சம நிலையில் இருந்தது

ஆட்டத்தின் இறுதிவரை இந்த கோலை சமன் செய்ய பெல்ஜியம் அணி மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை மாஸ்கோவில் இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து குரேஷியா அணிகள் மோதுகின்றன